நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் மொபைல் தொழில்நுட்பம் மூலமே முன்னெடுத்துச்செல்லப்படுவதாக பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி நிவர் புயல் கன மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தை இன்று ஆய்வு செய்கிறார்

நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உரிய நிவாரண தொகை வழங்க ஆவன செய்யுமாறு மத்திய குழுவினரை முதலமைச்சர் திரு

பிரதமர் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கான வளர்ச்சி நல திட்டங்கள் மொபைல் தொழில்நுட்பம் மூலமே முன்னெடுத்துச்செல்லப்படுவதாக பிரதமர் திரு

இந்திய மொபைல் மாநாட்டில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் இத்தொழில்நுட்பத்தால் மட்டுமே பணமற்ற பரிவர்த்தனைகள் சாத்தியமாகி வெளிப்படைத்தண்மை நிலைநாட்டப்படுவதாக எடுத்துரைத்தார் சா்வதேச தொழில்நுட்ப மையமாக நம் நாடு உருவெடுக்க அனைவரும் இணைந்து தொழில்நுட்ப சாதனம் வடிவமைப்பு மேம்பாடு உற்பத்திக்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கைபேசிகளின் பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் மின்னணு கழிவுகளை கையாள்வதற்கான சிறப்பான திட்டத்தை மொபைல் நிறுவனங்கள் கண்டறிந்து சுழற்சியான பொருளாதாரத்தை உருவாக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

தற்போது நம் நாட்டின் இணையதள உபயோகிப்பாளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் ஊரக பகுதிகளில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் நமது டிஜிட்டல் தொழில்நுட்மும் பரிமாணமும் இன்றியமையா வளர்ச்சி கண்டிருப்பதாக எடுத்துரைத்தார் தொழில்நுட்ப புரட்சி ஏற்பட்டுள்ள இத்தருணத்தில் நமது வாழ்க்கை தரத்தை எவ்வாறு முன்னெடுத்துச்செல்வோம் எவ்வாறு மேம்படுத்துவோம் என்பது குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்டார் மேம்பட்ட கல்வி சுகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் விவசாயிகளுக்கான வாய்ப்புகள் வர்த்தகர்களுக்கான சந்தைகள் சிறு ஆகியவற்றை இலக்காக கொண்டு பணியாற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்

இளைஞர்கள் தங்களது தொழில்நுட்ப படைப்புகள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையே அவை லாபகரமாகவும் தனித்துவமாகவும் திகழ வகை செய்வதாக அவர் குறிப்பிட்டார்

எடப்பாடி கே பழனிச்சாமி நிவர் புயல் கன மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தை இன்று ஆய்வு செய்கிறார்

முதலமைச்சரின் வருகையை ஒட்டி மாநில அமைச்சர்கள் திரு

தங்கமணி திரு

சண்முகம் திரு

சம்பத் ஆகியோர் கடலூரில் முன்னேற்பாட்டு பணிகளை இன்று நேரில் பார்வையிட்டனர் இதனிடையே முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சென்னையில் பல்வேறு இடங்களில் குடிசை மக்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டம் இன்றும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது

மாவட்டத்தில் இன்று வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நடைபெற்று வரும் நிவாரண பணிகளை அமைச்சர் திரு

முன்னதாக நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் பொதுமக்களிடம் குறைகளை அமைச்சர்கள் கேட்டறிந்தனர்

மத்திய குழு இதனிடையே தமிழகத்தில் நிவர் புயல் பாதிப்புகளை கடந்த இரண்டு நாட்களாக ஆய்வு செய்த உள்துறை இணை செயல் திரு அசுதோஷ் அக்னி ஹோத்ரி தலைமையிலான மத்திய குழுவினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமியை சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் திருவள்ளூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களை ஆய்வு செய்த இக்குழுவினர் தங்களது ஆய்வில் சேகரிக்கப்பட்ட விவரங்கள் குறித்து முதலமைச்சரிடம் கலந்துரையாடினர் தமிழகத்திற்கு தேவையான உரிய வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க ஆவன செய்யுமாறு மத்திய குழுவிடம் கேட்டுக்கொண்டார் இதனிடையே வெள்ள சேத ஆய்வை முடித்துள்ள மத்திய குழுவினர் இன்று மாலை புதுதில்லி திரும்பி தங்களது ஆய்வறிக்கையை மத்திய அரசிடம் சமர்பிக்க உள்ளனர் இதன் அடிப்படையில் தமிழகத்திற்கான நிவாரண நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிகிறது

இதனிடையே மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்தேக்கர் இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் எதிர்கட்சிகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் நலனிற்காக உருவாக்கப்பட்டுள்ள வேளாண் சட்டங்களை எதிர்கட்சிகள் அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் தேசிய வாத காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளை குற்றம் சாட்டிய அவர் இக்கட்சிகள் ஆட்சிபுரிந்த போது ஒப்பந்த பண்ணை சட்டத்தை நிறைவேற்றியதாக குறிப்பிட்டார்

இதனிடையே வர்த்தக நகரமான நாமக்கல் மாவட்டத்தில் லாரி இருசக்கர வாகன பனிமணைகள் கடைகள் வணிக நிறுவனங்கள் வழக்கம் போல் திறந்திருப்பதாகவும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படவில்லை என்றும் எமது செய்தியாளர் இருவரி நாமக்கல் மாவட்டத்தில் கோவிட் தொற்றை கட்டுக்குள் கொண்டுவர பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தவறாமல் அரசின் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் கேட்டுக்கொண்டுள்ளார்

தஞ்சை திருவையாழு ஒரத்தநாடு அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பல்வேறு தொழிற்பிரிவுகளில் நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது

சென்னை மற்றும் புற நகர் பகுதிகளை பொறுத்த வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒருசில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது

ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது

முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா ஆஸ்திரேலியாவை முதலில் பேட் செய்ய பணித்தது